இருதரப்பு மண்டல பிரச்சினைகள் குறித்து பேச்சு நடத்தியுள்ளார்

மோடிக்கு மறுமவர்ச்சிக்கான மன்னர் ஹமாத் விருது வழங்கப்பட்டது

முன்னாள் மத்திய நிதியமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு அருண்ஜேட்லி காலமானார்

புதுதில்லியில் உள்ள நிகம்போத் காட் ல் இன்று இறுதிச்சடங்குகள் நடைபெறுகின்றன

அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகிறது

இந்தியா பஹ்ரைன் நட்புறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் வர்த்தக உறவுகள் பண்பாட்டு பரிவர்த்தனை ஆகியனபற்றியும் இருதலைவர்களும் விவாதித்தனர் பின்னர் அல் குடபியா அரண்மனையில் பிரதமர் திரு மோடி அந்நாட்டு இளவரசரும் பிரதமருமான பின் சல்மான் அல் ஹாலிபாவுடன் பேச்சு நடத்தினார் பண்பாடு விண்வெளி சூரிய சக்தி கூட்டணி ரூபே அட்டை ஆகியன குறித்த நான்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின பிரதமர் திரு மோடியும் பஹ்ரைன் இளவரசரும் இருதரப்பு உறவுகளை உயர்நிலைக்கு எடுத்து செல்வது குறித்து விவாதித்ததாக வெளியுறவு செய்தித் தொடர்பாளர் திரு ரவீஸ்குமார் தமது டுவிட்டரில் தெரிவித்துள்ளார் பிரதமருக்கு மன்னர் ஹமாத் மறுமவர்ச்சி விருது வழங்கி கவுரவிக்கப்பட்டது இதனை ஏற்றுக்கொண்ட பிரதமர் இந்த விருது இந்தியாவுக்கே அளிக்கப்பட்ட கவுரவம் என்றும் இந்தியாவுக்கும் பஹ்ரைனுக்கும் இடையிலான நட்புறவின் அடையாளம் என்றும் கூறினார் பின்னர் பிரதமர் பஹ்ரைன் தேசிய அரங்கத்தில் இந்திய சமுதாயத்தினரிடையே உரையாற்றினார் இன்று பிரதமர் வளைகுடா பகுதியின் மிகப்பழமையான பூநாத்ஜி கோவில் மேம்பாட்டு பணிகளை பார்வையிடுகிறார் பஹ்ரைன் பயனத்திற்கு முன் ஐக்கிய அரபு எமிரேட்டில் பிரதமர் திரு மோடி அபுதாபி பட்டத்து இளவரசர் ஷேஷக் முகமது பின் ஜாயித் அல் நஹ்யானை சந்தித்து இருதரப்பு வர்த்தகம் பண்பாட்டு உறவுகள் மேம்பாடு குறித்து பேசினார் பிரதமருக்கு ஐக்கிய அரபு எமிரேட்டின் மிக உயரிய விருதான ஜயீத் விருது வழங்கப்பட்டது

சமத்துவம் இன்மைக்கு எதிரான போர் என்ற மையக்கருத்துடன்ள நடைபெறும் இந்த உச்சி மாநாட்டில் இந்தியா முக்கிய பங்காற்றும் என்று எதிர்பார்ப்பதாக பிரான்ஸ் நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன பாரிஸ் நகரில் நடைபெற்ற இருதரப்பு பேச்சுக்களின்போது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு சிறப்பு கவனம் அளிக்கப்பட்டதாகவும் உலகம் வெப்பமாதல் மேலும் வெப்பமடைவதற்கு எதரான போரில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கிறது என்றும் திரு ஒலிவர் டா லாகி என்ற ரேடியோ பிரான்ஸ் செய்தியாளர் அதில இந்திய வானொலிக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்தார் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லியின் இறுதிச்சடங்குகள் இன்று புதுதில்லியில் உள்ள நிகம்போத் கட் ல் நடைபெறுகின்றன

திரு அருண்ஜேட்லியின் உடல் இன்று காலை பிஜேபி தலைமையகத்தில் வைக்கப்படும் என்றும் பிற்பகல் இறுதி சுடங்கு நடைபெறும் என்றும் பிஜேபி செயல்தலைவர் திரு ஜே பி நட்டா தெரிவித்தார் குடியரகத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரகத் துணைத் தலைவர் திரு எம் வெங்கைப்யா நாயுடு மக்களவைத் தலைவர் திரு ஒம் பிர்லா பிஜேபி தேசிய தலைவர் திரு அமித் ஷா மற்றும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் தெற்கு தில்லியில் உள்ள திரு அருன்ஜேட்லியின் இல்லத்தில் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடி திரு அருண்ஜேட்லிக்கு உணர்வுப்பூர்வ அஞ்சலி செலுத்தினார் பஹ்ரைன் நாட்டு தேசிய அரங்கில் இந்திய கமுதாயத்தினரிடையே உரையாற்றிய திரு மோடி தனது நெருங்கிய நண்பரும் கட்சித்தோழருமான அருண்ஜேட்லி புதுதில்லியில் காலமாள நிலையில் தாம் பஹ்ரைன் இருப்பதை கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை என்று அவர் குறிப்பிட்டார் பிரதமர் திரு மோடி நேற்று திரு ஜேட்லியின் மனைவி மகன் ஆகியோருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இரங்கலை தெரிவித்துக்கொண்டார் மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங் திருமதி நிர்மலா சீதாராமன் திரு பியூஷ் கோயல் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் திரு ஹர்ஷ்வர்தன் திரு ஜிதேந்திர சிங் திரு ரவிசங்கர் பிரசாத் திரு எஸ் ஜெய்சங்கர் பழம்பெரும் பிஜேபி தலைவர் திரு எல் கே அத்வாளி உள்ளிட்டோர் மறைந்த தலைவருக்கு அஞ்சலி செலுத்தினார்கள் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் நிலவரம் சென்றிருந்த எதிர்க்கட்சித்தலைவர்கள் குழு ஸ்ரீநகர் விமான நிலையத்தை விட்டு வெளியேற அனுமதிக்கப்படவில்லை

ஜம்மு காஷ்மீரில் குறிப்பாக காஷ்மீர் பள்ளத்தாக்கில் நிலைமை அமைதியாக இருந்தது எவ்வித அசம்பாவிதங்களும் நடைபெறவில்லை பூந்நகரில் நேற்று அம்மாநில அரசு செய்தித்தொடர்பாளர் திரு ரோஹித் கன்சால் செய்தியாளர்களிடம் இதைத் தெரிவித்தார்

இந்த அச்சுறுத்தலை தவிர்க்க பாதுகாப்புப் படையினர் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

டுவிட்டரில் இதனை தெரிவித்துள்ள ரயில்வே அமைச்சகம் எஞ்சியுள்ள ரயில்பெட்டிகளில் உயிரி கழிவறைகள் பொருத்தும் பணி விரைவாக நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டுள்ளது இந்திய ரயில்வேயின் உயிரி கழிவறை திட்டம் உள்நாட்டு தொழில்நுட்பத்தினால் உருவாக்கப்பட்ட புதுமையான திட்டம் மனித கழிவுகளை ரயில் பெட்டிகளில் விரைவாக உருமாற்றம் செய்து விடும் திறன்கொண்ட இந்த உயிரி கழிவறை தொழில்நுட்பம் உலகின் ரயில்களில் முதலாவதாக பயன்படுத்தப்பட்டுள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கியுள்ள தூய்மை இந்தியா திட்டத்துடன் உயிரி கழிவறை திட்டம் இணைக்கப்பட்டுள்ளது இந்திய ரயில்வேயின் பொறியாளர்களும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவன விஞ்ஞானிகளும் கூட்டாக உயிரி கழிவறை தொழில்நுட்பத்தை உருவாக்கினர்

அகில இந்திய வானொலி வலைதளம் உள்ளிட்ட நாட்டில் உள்ள அதன் அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் மேலும் பிரதமர் அலுவலகம் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் அகில இந்திய வானொலி தூர்தர்ஷன் நியூஸ் ஆகியவற்றின் யூ டியூப் அலைவரிசைகளிலும் இந்த உரையை கேட்கலாம் பிரதம் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகிறது இது இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரபப்பும் செய்யப்படும் மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் தமிழாக்க உரையை அஞ்சல் செய்யும்

குஜராத் மாநிலம் கட்ச் மாவட்டம் பாகிஸ்தான் எல்லைக்கருகே ஹராமி கால்வாய் பகுதியில் இரண்டு பாகிஸ்தான் நாட்டு மீன்பிடி படகுகள் கைவிடப்பட்ட நிலையில் இருந்ததை எல்லைப்பாதுகாப்பப்படையினர் நேற்று கண்டுபிடித்தனர் இதனையடுத்து தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் எனினும் சந்தேகத்திற்குரிய எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார்

உலக பேட்மிண்டன் சாம்பியன்மகளிர் ஒற்றையர் போட்டியில் பி வி சிந்து சீனாவின் சென் யு ஃபேய் ஐ வென்று இறுதிப்போட்டிக்கு தகுதிபெற்றுள்ளார்

இன்று இறுதிப்போட்டி நடைபெறுகிறது